கொரோனா நாடாளுமன்றம் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அறிக்கை வெளியிட்டார் வைரஸ் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமரும் தாமும் அன்றாட அடிப்படையில் நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுஅல்லாது தமது தலைமையில் அமைச்சர்கள் குழுவும் மத்திய அமைச்சரவை செயலரும் அவ்வப்போது நிலவரங்களை மறு ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார்

எல்லைப்புற கிராமங்களில் கொரோனா வைரஸ் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த கிராம சபை கூட்டங்கள் நடத்தப் பட்டுள்ளதாகவும் ஈரானில் சிக்கி உள்ள இந்திய யாத்திரிகர்கள் மற்றும் மாணவர்களை மீட்க அரசு அந்நாட்டுடன் தொடர்பு கொண்டுவருவதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் மக்களவையில் அமைச்சரின் அறிக்கையைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் பலரும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான தங்களின் ஆலோசனைகளை வெளியிட்டனர் கிராம பஞ்சாயத்து நிலையில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மக்களவைக் குழுவின் தலைவர் திரு அதீர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் புனேயில் உள்ளதைப் போல ஒவ்வொரு பிராந்தியத்திலும் தலா ஒரு வைரஸ் நோய் ஆராய்ச்சிக் கழகத்தை அமைக்க வேண்டுமென திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி வலியுறுத்தினார் குளிர்காலத்தில் தான் கொரோனா வைரஸ் பரவும் என்று கூறப்படுவது உண்மைதானா என்பதையும் கோடைக்காலத்திலும் வைரஸ் பரவினால் என்ன செய்வது என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்த திரு பர்த்ருஹரி மகதாப் கேட்டுக் கொண்டார் முகமூடிகள் மற்றும் சுத்திகரிப்பு திரவங்களின் விலை உயர்ந்து வருவதை கட்டுப்படுத்துதல் கொள்ளை நோய்களை தடுப்பதற்கான பட்ஜெட் ஓதுக்கீட்டை அதிகரித்தல் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு நடத்துதல் உள்ளிட்ட வேறுபல கோரிக்கைகளையும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர்

தொடர்ந்து இவர்களை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி முன் மொழிய குரல் ஓட்டு மூலம் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை அடுத்து அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக டெல்லி வன்முறை தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவையும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது

குற்றவாளிகள் தண்டனையை குறைத்துக் கொள்ள தங்களுக்கு இருந்த எல்லா சட்ட வாய்ப்புகளையும் முயன்று பார்த்து முடித்து விட்டதாக முன்னதாக டெல்லி அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் சபரிமலை பிரச்சனை தொடர்பான விசாரணைகள் முடிந்த பின்னர்குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு எஸ்ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் பற்றிய மனுக்கள் மீது மத்திய அரசு அடுத்த சில நாட்களில் பதில் மனு தாக்கல் செய்யும் என்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கேகே வேணுகோபால் இன்று நீதிமன்றத்தில் கூறினார் சென்னை நீதிமன்றம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக திருப்பூரில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி உரிய சட்டப் பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்போராட்டத்தினால் மாணவர்கள் அலுவலகம் செல்வோர் உட்பட பொது மக்கள் அனைவருக்கும் தடை ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்யப்பட்டு இருந்தது

துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மத்திய சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டம் நூறு சதவிகிதம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மோகன்குமார் புதுச்சேரி மாநிலத்தில் எவருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

இன்று சிட்னியில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரை இறுதிப் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புள்ளிகள் அடிப்படையில் இந்தியா இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் நிலவரங்களை பிரதமரும் தாமும் அன்றாட அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்